இலங்கை தமிழர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் தேவேந்திர குல வேளாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்தார் பிரதமரின் இந்த அறிவிப்பினை பாமக மற்றும் புதிய தமிழகம் வரவேற்றுள்ளது

இனி விரிவான செய்திகள் இலங்கை தமிழர்களின் நலனை காப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தம் அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார் வணக்கம் சென்னை வணக்கம் தமிழ்நாடு என தமிழில் தனது உரையை அவர் தொடங்கினார் உணவு தாளிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக கூறிய பிரதமர் இதற்காக விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் அனைவராலும் போற்றப்படும் தமிழ் பென் பால் புலவராள அவ்வையாரின் பாடலையும் மேற்கோள்காட்டி அவர் பேசினார்

இலங்கை தமிழர்களின் உரிமை பாதுனக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த உட்பிரிவினர் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர் என அனழக்கப்பட வேண்டும் என்பதற்கான பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்னன சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத் தொடரின் தொடக்கத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார்

தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த போர் டேங்க் வட எல்லைப் பகுதியில் பாதுனப்புப் பணியில் ஈடுத்தப்பட உள்ளதாக கூறிய அவர் நாட்டின் ஒற்றுமையை உணர்த்துவதற்கு உதாரணமாக இது திகழ்கிறது என்று தெரிவித்தார் போர் டேங்க் உற்பத்தி முனையமாக தமிழகம் உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இன்று தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன என்று அவர் கூறினார் பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் பாரதியாரின் வரிகளையும் மேற்கோள்காட்டி பேசினார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தின் நினைவு தினத்தையொட்டி உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் கடலோரப் பகுதி மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் விம்கோநன் வண்ணாரப்பேட்டை இடையேயான மெட்ரோ ரயில் சேவையையும் சென்ளை கடற்கரை அத்திப்பட்டு இடையே நான்னவது ரயில் வழித்தடத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

மாநில ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்னக சென்ளை வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேவேந்திர குல வேளாளர் தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்ட அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இக்கோரிக்கையை தொடர்ந்து வலியுறத்தி தாம் வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மீண்டும் நம்பிக்கைத் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பொதுமக்கள் கொடுத்துள்ள மனுக்களுக்கு திமுக ஆட்சி அமைந்தவுடன் முதலில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் தமிழகத்தின் வளர்ச்சியில் அஇஅதிமுக அரசுக்கு அக்கறையில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டினார்

இது வரவேற்கத்தக்கது என்று தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு முருகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் இந்த திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற சிலம்ப நிகழ்ச்சிகளில் மானவிகள் இரண்டு பேர் நோபல் உலக சாதனை நிகழ்த்தினர்

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர் அஸ்வின் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுக்களை வீழ்த்தினார் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணாவ் தேசாய் தங்கம் மற்றம் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார்